இரண்டு நாள் பயணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பங்களாதேஷ் செல்கிறார்

ஸ்ரீநகரிலுள்ள ஆசியாவின் மிகப்பெரிய தூலிப் மலர் தோட்டங்கள் இன்று முதல் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் பார்வைக்கு திறந்து விடப்படுகிறது மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் முதல்கட்ட வாக்குப் பதிவிற்கான இறுதி கட்ட பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் வீராட் கோலி மற்றும் ரோகித் சர்மா ஐ சி சி ட்வென்டி ட்வென்டி தர வரிசை பட்டியலில் முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக நாளை பங்களாதேஷ் செல்கிறார்

இந்த நிளைவிடத்திற்கு செல்லும் முதல் இந்திய தலைவர் திரு நரேந்திர மோடி ஆவார்

நிதி மசோதா மூலமாக இந்திய ஆயுள் காட்பீட்டு கழக சட்டமும் திருத்தப்பட்டது

கடந்த காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் தவறாக நிர்வகிக்கப்பட்டு வந்த இந்திய பொருளாதாரம் தற்போது சீர் செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் தற்போதுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமயிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஊழலற்ற ஆட்சி வழங்கி வருவதோடு நாட்டை பொருளாதார சரிவிலிருந்து மீட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் தேசிய முற்போக்கு கூட்டணி அரசு பதிவியேற்றபோது பணவீக்கம் அதிகமாக இருந்ததாகவும் அது தற்போது குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் வங்கிகளின் வாராக் கடன்கள் கடந்த மார்ச் மாதம் நிலவரப்படி எட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் கோடியாக குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஜம்மு கஷ்மீர் ஸ்ரீநகரிலுள்ள ஆசியாவின் மிகப்பெரிய தூலிப் மலர் தோட்டங்கள் இன்று முதல் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் பார்வையிடுவதற்காக திறந்து விடப்படுகிறது உலக புகழ்பெற்ற தல் ஏரி பகுதியில் அமைந்துள்ள இந்த மலர்த் தோட்டங்கள் வட்ச கணக்காள வண்ண தூலிப் மலர்களால் பூத்து குலுங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் மக்கள் இந்த அற்பதற இயற்கை எழிலை கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்

முக கவசம் அணியாமல் யாரும் பார்வையிட அனுமதிக்கப்பட மாட்டாது என்று அரசு தெரிவித்துள்ளது மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் முதல்கட்ட வாக்குப் பதிவிற்கான இறுதிகட்ட பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது

இரு மாநிலங்களில் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பல்வேறு பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்று வாக்கு சேகரித்து வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான செல்வி மம்தா பனார்ஜி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்ஷந்தி மற்றும் அசாம் மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் ஆகியோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடடயே தமிழகம் புதுச்சேரி கேரள மாநிலங்களில் அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள சுட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

உணவு கூடங்கள் கடைகள் ஏடிஎம் கழிப்பறைகள் குளியல் அறைகள் குழந்தைகள் விளையாட்டுப் பகுதிகள்

இத்திட்டத்தை அரசு தனியாருடன் இணைந்து செயல்படுத்தும் என்று அவர் மேலும் கூறினார் மருத்துவ கல்வி மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணிகளை முறைப்படுத்த தேசிய ஆணையம் அமைப்பதற்கான சுட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நேற்று மாலை நிறைவேறியது இந்த ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகே மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணிகளை மருத்துவர்கள் மாநில மற்றும் மத்திய அரசுகளில் பதிவு செய்த பிறகே தங்கள் பணிகளை தொடர முடியும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்த்தன் தெரிவித்தார் மசோதா மீதான விவாத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் தேசிய ஆணையம் அமைக்கப்படுவதள் மூலம் மக்களுக்கு குறைந்த செலவில் சிறந்த மருத்துவ வசதி கிடைக்க வழி ஏற்படும் என்று தெரிவித்தார் மருத்துவ துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் மருத்துவர்களின் சேவைக்கு கண்ணியம் ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த ஆணையம் அமைக்கப்படவுள்ளதாக அவர் தெரிவித்தார்

இத்திட்டம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களிலுள்ள ஏழை மற்றும் தொழிலாளர் குடும்பங்கள் இலவச மருத்துவ வசதி பெற மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது